எடப்பாடி கே

தமிழகத்தில் அத்யாவசிய பொருட்களுக்கு விலை எதுவும் உயர்த்தப்படவில்லை என்று மாநில வருவாய்துறை அமைச்சர் திரு

உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா இந்திய மருத்துவக்கழக மத்திய பிரதிநிதிகள் மற்றும் மருத்துவக்குழுக்களுடன் இன்று காணொலி மூலம் கலந்துரையாடினார்

எடப்பாடி கே

தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கும் அரசு ஊழியரின் குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படும் என்றார் தடுப்பு பணியில் உயிரிழப்பவர்களுக்கு உரிய மரியாதையுடன் உரிய பாதுகாப்புடனும் இறுதி சடங்கு நடத்தப்படும் என்று கூறிய அவர் தடுப்பு பணியில் ஈடுபட்டு உயிரிழப்போருக்கு உயிய விருது பாராட்டு சான்றுகள் வழங்கப்படும் என்றார்

மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் அத்துறை செயலர் டாக்டர் பீலா ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்டோருடனும் முதலமைச்சர் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி மூலம் கலந்துரையாடினா்

உதயகுமார் தமிழகத்தில் அத்யாவசிய பொருட்களுக்கு விலை எதுவும் உயர்த்தப்படவில்லை என்று மாநில வருவாய்துறை அமைச்சர் திரு

மதுரை கீழவெளிவீதி பகுதியில் அத்யாவசிய பொருட்கள் விற்கும் கடைகளை இன்று ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

வினய் மாநகர காவல் ஆணையர் திரு

சேவூர் எஸ்

வெங்கய்ய நாயுடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தமிழக அரசு எடுத்துவரும் பல்வேறு நடவடிக்கைகளை பாராட்டிய திரு வெங்கய்ய நாயுடு இப்பணிகளை தொடர்ந்து சிறப்பாக மேற்கொள்ள அறிவுறுத்தினார்

இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் மக்கள் அனைவரையும் அன்போடு பாதுகாக்கும் புவி கோளுக்கு தமது நன்றியை உரித்தாக்கியுள்ளார் இந்நன்னாளில் தூய்மையான ஆரோக்கியமான வளமான பூமியாக புவியை மாற்ற நாம் உறுதியேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

இப்புவி தினத்தில் பேராசையை களைந்து பூமித்தாய்க்கு உகந்த நீடித்த வாழ்க்கை முறைகளை பின்பற்ற மத்திய கற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு

இக்கடினமான தருணத்தில் மருத்துவர்களின் இன்றியமையா சேவையை பாராட்டிய அமைச்சர் அவர்களுக்கு முழு பாதுகாப்பும் வழங்கப்படும் என உறுதியளித்தார்

நாட்டின் சில பகுதிகளில் சுகாதார பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடைபெற்றதை தொடர்ந்து இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக வெளியான தகவல்களின் பின்னணியில் அமைச்சர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளா்

மேலும் துறைமுகங்களை சேர்ந்த கடல்சார் பணியாள்கள் வனம் சார்ந்த அலுவலகங்களின் செயல்பாடுகள் காடு வளர்ப்பு நடைமுறைகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது

ஹர்ஷ்வர்தன் கோவிட் இந்திய சேவை என்ற கலந்துரையாடல் இணையதள தடத்தை அறிமுகம் செய்துள்ளார் மக்கள் தங்களது சந்தேகங்களை இதில் பதிவு செய்து பயிற்சி பெற்ற மருத்துவ வல்லுநர் குழுக்களிடமிருந்து விரைவாக பதில்களை இதன்மூலம் பெறமுடியும் தந்போதைய சூழலில் வெளிப்படையான மின் உறுதிசெய்யும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மக்கள் நேரடியாக மருத்துவக்குழுவினரிடம் கலந்துரையாட இந்த இணையதள சேவை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார்

சிறந்த செயலி மற்றும் இணையதளங்களை உருவாக்குபவர்களுக்கு தேசிய மாநில அளவில் பரிசுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் நாட்டில் உள்ள அனைத்து தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களும் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக திருச்சி அண்ணா பல்கலைக்கழக வளாக முதல்வர் முனைவர் செந்தில்குமார் கூறியிருக்கிறார்

ம்ம்ம்ம்ம் இருவரி தர்மபுரி மாவட்டத்தில் ரமலான் நோன்பின்போது சமூக இடைவெளியை கடைபிடிப்பது தொடா்பாக மாவட்ட ஆட்சித்தலைவா் திருமதி

மலா்விழி இஸ்லாமிய தலைவர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்